சட்டீஷ்கர் சட்டமன்றத் தேர்தலில் பெண்கள் அதிகஅளவில் வாக்களிப்பதை ஊக்குவிக்க தேர்தல் ஆணையம் பெண்களின் தேவைகளுக்கு ஏற்ற சங்வாரி வாக்குச்சாவடிகளை அமைத்துள்ள து அரசுப் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை பிராந்திய இட ஒதுக்கீடு அடிப்படையில் நீரப்புவதான புதுவை அரசின் முடிவை அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் கண்டித்துள்ளன தென்மேற்கு வங்கக் கடலில் நிலவும் வலுக்குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தென் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்திராகண்ட் மாநிலத்தில் தொலை தூர எல்லைப் பகுதியில் உள்ள ஹர்சில் ராணுவ நிலையில் இந்தோ திபேத்திய எல்லை காவல் படையினருடன் திபாவளி கொண்டாடினார்

இந்தியர்களின் எதிர்கால கனவுகள் நிறைவேறுவதை ராணுவத்தினரே உறுதிப்படுத்துவதாகவும் கூறினார் அச்சத்தைப் போக்கி நல்லதை பரப்பும் திபாவளி திருநாளைப் போல ராணுவ வீரர்களின் தங்களின் கடமைப் பற்று மற்றும் ஒழுங்கு கட்டுப்பாடு மூலம் நாட்டு மக்களிடையே பாதுகாப்பான அச்சமற்ற உணர்வை பரப்புவதில் உதவுவதாக அவர் தெரிவித்தார் பாதுகாப்பு துறையை வலுப்படுத்தவும் முன்னாள் ராணுவத்தினரின் நலன்கனை மேம்படுத்தவும் அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் கூறினார் பாதுகாப்பு துறையில் பெரும் பாய்ச்சலுடன் இந்தியா வளர்ச்சி பெற்று வருவதாக தெரிவித்த அவர் ஒரே பதவி ஒரே ஒய்வுதியம் போன்ற அரசின் திட்டங்கள் முன்னாள் ராணுவத்தினருக்கு பேருதவியாக இருக்கும் என்றார் குதராத் முதலமைச்சராக இருந்த காலத்தில் இருந்தே தாம் ராணுவனத்தினருடன் தான் தீபாவளி கொண்டாடி வருவதாக திரு நரேந்திர மோடி கூறினார் பல ஆண்டுகளுக்கு முன்னர் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையின் போது இந்தோ திபெத்திய எல்லைக் காவல் படையினருடன் தாம் கலந்துரையாடியதையும்அவர் நினைவு கூர்ந்தார் இன்றைய நிகழ்ச்சியில் ஹர்சில் மற்றும் அண்டைப் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு பிரதமருக்கு திபாவளி வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக ருத்ரபிரயாக் மாவட்டத்தில் உள்ள கேதாரநாத் ஆலயத்தில் திரு நரேந்திர மோடி தரிசனம் செய்தார் கேதார்புரி பகுதியில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் அவர் மறுஆய்வு செய்தார் இதற்கிடையே பாதுகாப்பு அமைச்சர் இருமதி நிர்மலா சீத்தாராமன் இன்று அருணாச்சலப் பிரதேசத்தில் தொலைதூர எல்லைப் பகுதிகளில் உள்ள முன்னனி ராணுவ நிலைகளில் இந்திய ராணுவத்தினருடன் திபாவளி கொண்டாடினார் உத்திரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் ராமருக்கு பிரமாண்ட சிலை அமைக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்தியநாத் அறிவித்துள்ளார்

அயோத்தியை முன் மாதிரி நகரமாக மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

இதற்கிடையே மத்தியப் பிரதேச சட்டமன்றத் தேர் தலில் அதிக எண்ணிக்கையில் பொ துமக்கள் வாக்களிப்பதை உறுதிப் படுத்துவதில் சிறப்பான முறையில் செயல்படும் வாக்குச்சாவடி

புதுவையில் நேற்று திபாவளி கொண்டாட்டங்களின் போது எந்த ஒரு பகுதியிலும் பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

பட்டாசு வெடிக்கும் போது கையில் தி காயம் அடைந்த சில குழந்தைகள் அரசு மருத்துவமனையில் வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்றனர் திபாவளி அன்று பட்டாசு வெடிப்பதில் உச்சநீதிமன்ற உத்தரவை பின்பற்றாத சிலர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்த போதிலும் தவறு செய்த குழந்தைகள் எச்சரித்து அனுப்பப்பட்டனர் புதுவை அருகே விழுப்புரம் மாவட்டம் கழுபெரும்பாக்கம் கிராமவாசிகள் அங்குள்ள பழம்தின்னி வவால்களை பாதுகாப்பதற்காக வழக்கம் போல இவ்வாண்டும் பட்டாக இல்லாத தீபாவளியை கொண்டாடினர்

இத்தகைய முயற்சிகளையும் மீறி கழுப்பெரும்பாக்கத்தில் பழம்தின்னி வவ்வால்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டதற்கு இரவில் இரை தேடும் வவ்வால்களை வேட்டைக்காரர்கள் பிடித்துச் செல்வதே காரணமாக இருக்கலாம் என்றும் கிராமவாசிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் கணினி ஆசிரியர்கள் உள்ளிட்ட சில பதவிகளை அந்தந்த மண்டலங்களில் உள்ளவர்களைக் கொண்டு நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்திருப்பது கண்டிக்கத்தக்கது என்று சட்டமன்ற அதிமுக எதிர்கட்சித் தலைவர் திரு அன்பழகன் கூறினார்

ஏற்கனவே உயர்கல்வி பெற புதுச்சேரி மாணவர்கள் ஏராளமான இன்னல்களை சந்தித்து வரும் நிலையில் வேலை வாய்ப்பிலும் அரசு மேற்கொண்டுள்ள இந்த குறுகிய கண்ணோட்டம் தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்துவதோடு பிரிவினையையும் உருவாக்கும் என்று அவர் எச்சரித்தார் மேலும் புதுச்சேரி பணிநியமன விதிமுறைகளுக்கு முரணானது என்றும் சுட்டிக்காட்டினார் வேறு பகுதியைச் சேர்ந்தவர்கள் பணியில் சேர்ந்தவுடன் பணியிடமாற்றம் பெற்றுச் செல்வதாக காரணம் கூறுவதை ஏற்க முடியாது என்றும் பணியில் சேரும்போதே கட்டுப்பாடுகள் விதிக்கலாம் என்றும் கூறினார் மேலும் அரசின் இந்த நடவடிக்கைக்கு துணைநிலை ஆளுநர் அனுமதி அளித்து இருப்பது தவறு என்றும் குறிப்பிட்டார் இந்த விஷயத்தில் பாதிக்கப்படுபவர்கள் அனுகும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் வழக்குத் தொடரப்படும் என்றும் அவர் கூறினார்

வெளியாட்கள் மூலம் இந்த பதவி நியமனத்திற்கு ஏற்பாடுகள் குறித்து அதிமுக உள்துறை அமைச்சகத்திற்கு புகார் அளிக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார் முந்தைய அரசில் இந்த நியமன விஷயத்தில் ஊழல் மற்றும் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டுள்ளதாக கணக்கு தணிக்கைப்பிரிவு ஆட்சேபம் தெரிவித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார் தவிர இதுகுறித்து விசாரிக்க குழு அமைத்துள்ள முதலமைச்சர் தற்போதைய நியமனத்தை மேற்கொள்ள முயற்சிப்பது இரட்டை வேடம் போடுவதாக உள்ளது என்றும் கூறினார் அரசுப் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை பிராந்திய இட ஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பும் அறிவிப்பை புதுவை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என புதுச்சேரி தெற்கு மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு

சிவா கோரியுள்ளார் புதுவையில் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் ஏற்கனவே உயர்கல்வியில் பிராந்திய இட ஒதுக்கிடு வழங்கப்பட்டதால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசின் புதிய அறிவிப்பினால் படித்து முடித்து வேலைக்கு காத்திருக்கும் இளைஞர்களும் பாதிக்கப்படுவார்கள் என்றார்

பிராந்திய ஒதுக்கீட்டு கொள்கையின் படி காரைக்கால் பின்தங்கிய பகுதியென்றால் புதுச்சேரி பிராந்தியத்தில் உள்ள அரியாங்குப்பம் பாகூர் மற்றும் நெட்டப்பாக்கம் கொம்யூன்கள் பின் தங்கிய பகுதி இல்லையா என்று அவர் வினவினார் பிராந்திய இட ஒதுக்கிட்டை அமல்படுத்தும் முன்பாக கல்வியாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நடுநிலையாளர்களின் ஆலோசனைகளை அரசு பெற்றிருக்க வேண்டும் என்றும் திரு

சிவா கூறினார் தென் மேற்கு வங்கக் கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று வலுக் குறைந்த தாழ்வுப் பகுதியாக மாறி குமரிக் கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் நிலவுகிறது இதனால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடலோர பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீனவர்கள் குமரிக் கடல் மற்றும் இந்தியப் பெருங்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர்

தென்கிழக்கு வங்கக் கடல் மற்றும் அந்தமான் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அரசுப் பேருந்து மீது பின்னால் வந்த கார் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் தமிழக அமைச்சர் திரு ஜெயக்குமாரின் உதவியாளர் லோகநாதனும் அவரது இரண்டு மகன்களும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் லோகநாதனின் மனைவி பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

கள்ளக்குறிச்சி ரோட்டில் சென்று கொண்டிருந்த அரசுப் பேருந்து முன் எச்சரிக்கை ஏதும் இன்றி திடிரென இடதுபுறமாக திரும்பியதே பின்னால் வந்த கார் பேருந்து மீது மோதக் காரணம் என்றும் கூறப்படுகிறது விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்திராகண்ட் மாநிலத்தில் தொலை தூர எல்லைப் பகுதியில் உள்ள ஹர்சில் ராணுவ நிலையில் இந்திய ராணுவத்தினர் மற்றும் இந்தோ தேபத்திய எல்லை காவல் படையினருடன் தீபாவளி கொண்டாடினார் சட்டீஷ்கர் சட்டமன்றத் தேர்தலில் பெண்கள் அதிகஅளவில் வாக்களிப்பதை மாக்குவிக்க தேர்தல் ஆணையம் பெண்களின் தேவைகளுக்கு ஏற்ற சங்வாரி வாக்குச்சாவடிகளை அமைத்துள்ள து அரசுப் பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களை பிராந்திய இட ஒதுக்கீடு அடிப்படையில் நீரப்புவதான புதுவை அரசின் முடிவை அஇஅதிமுக திமுக ஆகிய கட்சிகள் கண்டித்துள்ளன தென்மேற்கு வங்கக் கடலில் நிலவும் வலுக்குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தென் தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது